மாநிலத்தில் பள்ளிகளை மூடும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை தமிழிலும் மொழியாக்கம் செய்து வழங்க தலைமை நீதிபதியிடம் வலியுறுத்தப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் திரு

வி சண்முகம் கூறியுள்ளார்

இந்த இரண்டு புதிய மாவட்டங்களுக்கும் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் தனி அதிகாரிகளாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார்

இதன் கீழ் வருவாய் ஊரக மற்றும் நகர்புற வளர்ச்சி துறைகளை சார்ந்த அலுவலர் குழு ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் அனைத்து நகர்புற வார்டுகளுக்கும் கிராமங்களுக்கும் சென்று பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று ஒருமாத காலத்திற்குள் அதற்கு தீர்வு காணப்படும் என்றார்

அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் வீடுகள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இணைப்புசாலை தெருவிளக்கு சூரிய மின்விளக்கு அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் கோடி ரூபாய் நிதியில் ஏற்படுத்தப்படும் என்றார் பழங்குடியின மாணாக்கர் கல்வி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார்

மாணவர் சேர்க்கை நிகழும் பட்சத்தில் அவை மீண்டும் பள்ளிகளாக செயல்படும் என அவர் அறிவித்தார் ஏற்கனவே நிறுவப்பட்ட நூலகங்கள் யாவும் தொடர்ந்து இயங்கிவருவதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார்

வி

சண்முகம் தமிழகத்தில் பெட்ரோலிய பொருட்களுக்கான குழாய்களை பதிக்கும் விசயத்தில் மிகவும் கவனமாக முடிவுகள் எடுக்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் திரு

வி சண்முகம் உறுதியளித்தள்ளார் திமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு எண்ணெய் குழாயை விளைநிலங்கள் வழியாக அமைக்க இருப்பதாக வந்துள்ள அறிவிப்பை சுட்டிக்காட்டினார்

திமுக உறுப்பினர் திரு சுரேஷ் ராஜன் கன்னியாகுமரி மாவட்டம் அழிக்கல் என்ற இடத்தில் கடல் அரிப்பு ஏற்பட்டிருப்பதை அவையின் கவனத்திற்கு கொண்டுவந்தார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் அரபிக்கடலின் சீற்றமிக்க பகுதிகளில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் கட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்

வேலுமணி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் டேங்கர் லாரிகளில் எடுக்கப்படும் கழிவு நீர் அடையாறு கூவம் போன்ற நதிகளில் கொட்டப்படுவதை தடுக்க தனிக்குழுக்கள் அமைக்கப்படும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

திமுக உறுப்பினர் திரு

அன்பரசன் இப்பிரச்சனையை அவையின் கவனத்திற்கு கொண்டுவந்தார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆரப்பாக்கம் ஏரியில் கழிவு நீர் கலப்பதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை விரிவு படுத்துவதன் மூலம் சாத்தூர் சிவகாசி வத்ராயிருப்பு உட்பட மேலும் பல பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்று அமைச்சர் வேலுமணி மேலும் தெரிவித்தார்

ம் ம் ம் ம் ம கேள்விநேரம் ராதாபுரம் தொகுதி வள்ளியூர் பகுதியில் நீச்சல் குளம் துப்பாக்கி சுடும் மைதானம் போன்றவை அடங்கிய விளையாட்டரங்கம் அமைக்க ஆவன செய்யப்படும் என்று பள்ளிக்கல்வி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின்போது அவர் பேசுகையில் உள்ளாட்சி அல்லது அரசு புறம்போக்கு நிலத்தை விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு ஒப்படைத்தால் இப்பணி உடனடியாக நிறைவேற்றப்படும் என்றார் ம் ம் ம் ம் ம் ம கேள்வி நேரத்தின்போது வெளியான மேலும் சில தகவல்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் திங்கள் சந்தை வடசேரி ஆகிய இடங்களில் தேங்காய் கொப்பரை கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு

வெளிசந்தையை விட அரசு கொள்முதல் நிலையங்களில் கொப்பரை தேங்காய்க்கு கூடுதல் விலை தரப்படுவதாக அவர் மேலும் கூறினார் சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட வில்லிவாக்கம் ரயில்வே கடவில் மேம்பாலம் அமைக்கும் பணி விரைவில் முடித்துதரப்படும் என்று உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு

கொளத்தூர் முதன்மை சாலை ஐ

அரசு சட்டக்கல்லூரிகளை நிறுவ தமிழக அரசு அனுமதி அளிப்பதாக சட்டத்துறை அமைச்சர் திரு

வி

கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்மம்பள்ளி உட்பட தேவை நிலவும் பல பகுதிகளில் கால்நடை கிளை நிலையங்கள் அமைப்பதற்கு உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு

ம் ம் ம் ம் ம் ம குல்பூஷன் முன்னாள் இந்திய கப்பற்படை வீரர் குல்பூஷன் ஜாதவை சிறையிலிருந்து விடுவித்து விரைவில் இந்தியாவிற்கு அனுப்ப வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் பாகிஸ்தானை வலியுறுத்தியுள்ளார்

சென்னையில் இன்று தரமான பள்ளிகல்வி குறித்த உச்சி மாநாட்டை துவக்கிவைத்து பேசிய அவர் இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதை கருத்தில் கொண்டு இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கூறினார்

மாவட்ட விழுப்புரம் வளாகத்தில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஊர்காவல்படை கமாண்டர் திரு ஸ்ரீதரன் தலைமையில் இன்று நடைபெற்றது